ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

இதன்காரணமாக தமிழகத்தில் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஏழு மாநிலங்களுக்குட்பட்ட இந்த தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது

இதன்காரணமாக இந்த தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று வாரணாசியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியில் பேசிய அவர் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் ஏழு கிலோ மீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பிரமாண்டமான பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நான்கு மணி நேரம் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து முழக்கங்களையும் எழுப்பியதாக அவர் மேலும் கூறுகிறார் வாரணாசி மக்களவை தொகுதியில் திரு நரேந்திர மோடி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் இதற்கிடையே இந்த பேரனி மத்திய அரசின் தோல்விகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் இந்த பேரணி நடத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் காரணமாகவும் சிறு வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பேற்றால் குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார்

நேற்று ராமேஸ்வரத்தில் கடலோர பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கென தனித்துறைமுகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதல்கட்டமாக மண்டபம் மற்றும் குந்துக்காலில் இதற்கான பணிகள் நடைபெற்றுவருவதாகவும் அவர் கூறினார்

மணல் கடத்தலை தடுப்பதற்கு மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை ஆளில்லா விமானங்கள் மூலம் கண்காணிக்கும் நடைமுறையை செயல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு வேணுகோபால் திரு வைத்தியநாதன் ஆகியோரை கொண்ட அமர்வு மணல் கடத்தலை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கடமை தவறினால் அவர்கள்மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் கடலுக்கு அடியில் படிந்து கிடக்கும் பாலிதீன் கழிவுகளை அகற்றும் பணி நேற்று மண்டபம் கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது கடல் ஆராய்ச்சியாளர்கள் பத்து பேர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக வறட்சி நீங்கி பசுமை காணப்படுகிறது இதன்காரணமாக வன விலங்குகள் சுதந்திரமாக சுற்றி திரிவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சமீப நாட்களாக பெய்த மழை காரணமாக காப்பக பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் நீரோடைகளில் நீர் வாத்து அகிஜித்து பகமையான சூழல் எற்பட்டுள்ளதால் இடம்பெயர்ந்த மான் யானை காட்டு எருமை சிறுத்தை புலி உள்ளிட்ட வள விலங்குகள் மீண்டும் வர தொடங்கி உள்ளன

பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு அமைப்பின் உச்சி மாநாடு காட்மாண்டுவில் நேற்று தொடங்கியது எல்லைப் பிரச்சனை தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பாக அமெரிக்காவிடம் மன்னிப்பு கோர தயாராக உள்ளதாக மெக்ஸிகோ கூறியுள்ளது

அரசு தொழில்நுட்ப இயக்ககத்தின் தட்டச்சு கருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் பாடத்தேர்வு முடிவுகள் இன்று காலை பத்து மணிக்கு அதன் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது

ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து சுமிர் வர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்

ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிந்தர் பிஸ்த் உட்பட ஆறு பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர்